பிரதமர் திரு

இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் அபிநந்தன் வர்தமான் இன்று மாலை வாஹா எல்லைப்பகுதியில் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படுகிறார்

அந்தியூர் வரட்டுப்பள்ளம் நீர்த்தேக்கத்திலிருந்து புதிய ஆயக்கட்டு பகுதிகளுக்கு வரும் திங்கட்கிழமை முதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

சாலை பாதுகாப்பு பூங்காவையும் போக்குவரத்து அருங்காட்சியகத்தையும் பிரகம் திறந்துவைக்கிறார் இந்விழாவில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர்

வாஹா எல்லையில் விமானப்படை அதிகாரிகள் மற்றும் முக்கிய பாதுகாப்பு படைவீரர்கள் முன்னிலையில் அவர் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படுகிறார் முன்னதாக இஸ்லாமாபாதில் உள்ள இந்திய தூதரகத்தில் அபிநந்தன் ஒப்படைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

முன்னதாக கடந்த புதன்கிழமை பாகிஸ்தான் விமானப்படையுடன் நடைபெற்ற மோதலில் அவரது விமானம் பாகிஸ்தாவில் விழுந்ததை அடுத்து பாகிஸ்தான் ராணுவம் அவரை கைது செய்தது இதனைத்தொடர்ந்து அமைதி நல்லலெண்ண அடிப்படையில் அவர் விடுவிக்கப்படுவதாக பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் நேற்று தெரிவித்திருந்ததை தொடர்ந்து இன்று அவர் விடுவிக்கப்படுகிறார்

இஸ்லாமாபாதில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அஸாருக்கு எதிராக இந்தியா முறையான சாட்சிகளை வழங்கினால் மட்டுமே அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார்

இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் அபினந்தன் வர்தமானை பாகிஸ்தான் அமைதி நல்லெண்ணத்தில் விடுவிப்பதாக கூறிய அவர் இந்த நடவடிக்கை பாகிஸ்தானின் அமைதி முயற்சிகளின் ஒருபகுதியாக கருதப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாா்

இந்தியாவின் மிகச்சிறந்த வர்த்தக உறவு நாடுகளாக வளைகுடா நாடுகள் திகழ்வதாக கூறிய அவர் வளைகுடா நாடுகளுடனான வர்த்தக உறவுகள் மேம்பட்டு வருவதாக தெரிவித்தார் இஸ்லாமிய நாடுகளுடன் இந்தியாவிற்கு மிகச்சிறந்த நட்பு இருப்பதாக பெருமிதம் தெரிவித்த அவர் இம்மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தார் தீவிரவாதம் உலகம் முழுவதும் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருப்பதாகவும் இதற்கு எதிரான நடவடிக்கைகளை சர்வதேச நிலையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் கேட்டுக்கொண்டார் இஸ்லாமிய நாடுகளின் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது இதுவே முதல்முறை என்பது குறிப்பிடத்தக்கது

காங்கிரஸ் கட்சியின் திரு சசிதரூர் தலைமையிலான இக்குழு இன்றுமாலை இதுகுறித்து ஆலோசனை மேற்கொள்ளும்

எடப்பாடி கே

எடப்பாடி கே

சென்னை திருவண்ணாமலை தர்மபுரி புதுக்கோட்டை விருதநகர் மாவட்டங்களில் கூட்டுறவு உணவு நகர்வோர் பாதுகாப்புத்துறை அலுவலக கட்டிடங்கள் சேமிப்பு கிடங்குகள் ஆகியவை இதில் அடங்கும்

மையம் சிறுகுறு நிறுவனங்களின் பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட அனைத்து இந்த வணிகத்திற்கும் பெருமளவில் பயன் அளிக்கும்

சிறப்பான டிஜிட்டல் சேவைக்காக வேலூர் மாவட்டத்திற்கு வழங்கப்பட்ட தங்க விருதை மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு

ராமன் முதலமைச்சரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றாா் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு

மணிகண்டன் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

இந்த ஆண்டுமுதல் தேர்வு முறையில் மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டு மொழிப்பாடங்கள் ஒரே தாளாக இடம்பெறுவது குறிப்பிடத்தக்கது

அன்பழகன் வாய்ஸ் தமிழகத்தில் தக்காளி உற்பத்தியை அதிகரிக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு

நாடு எதிர்நோக்கியுள்ள சவால்களுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய கணினி தொழில்நுட்ப ரீதியிலான கண்டுபிடிப்புகளை அடையாளம் காணும் வகையில் திறன்மிகு இந்தியா ஹேக்கத்தான் போட்டி நடத்தப்படுகிறது